நரேந்திரமோடி கூறியுள்ளார்

வேகமாக மாறி வரும் தொழில்நுட்பத்தை இந்தியர்கள் எளிதாக சமாளித்து பின்பற்றி வருகின்றனர் என்று பிரதமர் திரு

கூகுள் நிறுவனத்தின் தலைமை செயல் அலுவலர் திரு சுந்தர்பிச்சையுடன் காணொளி காட்சி மூலம் இன்று உரையாடிய பிரதமர் உலகின் திறந்த நிலை பொருளாதாரங்களில் இந்தியாவும் குறிப்பிடத்தக்கது என்றார் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி இந்திய விவசாயிகள் இளைஞர்கள் மற்றும் தொழில் முனைவோரின் வாழ்க்கைத் தரத்தை மேம்படுத்தும் வழிமுறைகள் உள்ளிட்ட பல்வேறு தலைப்புகளில் இருவரும் உரையாடினர் வேளாண் துறையை சீரமைக்கவும் புதிய வேலை வாய்ப்புகளை வழங்கவும் அரசு மேற்கொண்டுள்ள சமீபத்திய நடவடிக்கைகளை பிரதமர் அப்போது விளக்கினார்

ராம் விலாஸ் பாஸ்வான் தெரிவித்துள்ளார்

இந்த ஆண்டும் மாணவர்களை விட மாணவிகளே கூடுதலாக தேர்ச்சி பெற்றுள்ளனர்

இடைக்கால நடவடிக்கையாக திருவனந்தபுரம் மாவட்ட நீதிபதி இந்த கோவிலின் நிர்வாகக் குழுவிற்கு தலைமை வகிப்பார் என்று நீதிபதிகள் அந்த தீர்ப்பில் குறிப்பிட்டுள்ளனர்

இந்தக் கோவிலின் ரகசிய அறையில் ஏராளமான தங்கம் உள்ளிட்ட மதிப்புமிக்க கண்டெடுக்கப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது இன்னொரு அறை திறக்கப்படாமலேயே உள்ளது

சுந்தர்பிச்சை அறிவித்துள்ளார்

கூகுள் ஃபார் இண்டியா டிஜிட்டைசேஷன் ஃபண்ட் என்ற நிதியத்தின் வாயிலாக இந்த முதலீடு செய்யப்படும் என்றும் இந்தியாவின் எதிர்காலம் மற்றும் அதன் டிஜிட்டல் பொருளாதாரம் மீது தனது நிறுவனத்தின் நம்பிக்கையே இந்த நடவடிக்கைக்கு காரணம் என்றும் அவர் குறிப்பிட்டார்

தற்போது நாடு முழுவதும் இந்நோய்த் தொற்றுக்கு சிகிச்சை பெறுபவர்களை விட குணமடைந்தவர்களின் எண்ணிக்கை அதிகமாக உள்ளதாகவும் அமைச்சகம் தெரிவித்துள்ளது

மல்லாடி கிருஷ்ணாராவ் தெரிவித்துள்ளார்

மேலும் அவர் கூறுகையில் கதிர்காமம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் செய்யப்படும் கொரோனா பரிசோதனை நடைமுறைகளை அரைமணி நேரத்தில் முடிக்க வேண்டும் என தாம் உத்தரவிட்டுள்ளதாகவும் தெரிவித்தார்

காரைக்கால் பகுதியில் வரும் புதன்கிழமை முதல் மின் கணக்கெடுப்புப் பணி நடைபெற உள்ளது என்றும் மின் கணக்கீட்டின் போது அப்போதைய மின் அளவீடு மட்டுமே குறிப்பிடப்படும் என்றும் இரு தினங்களுக்கு பிறகு மின் கட்டண வசூல் மையத்தில் மின் கட்டணம் எவ்வளவு என்று நுகர்வோர் தெரிந்து கொள்ளலாம் என்றும் காரைக்கால் மின்துறை செயற் பொறியாளர் தெரிவித்துள்ளார் ராஜஸ்தானில் திரு அசோக் கெலாட் தலைமையிலான காங்கிரஸ் ஆட்சி கவிழும் அபாயம் ஏற்பட்டுள்ளது அங்கு ஆளும் காங்கிரஸ் கட்சிக்குள் உட்கட்சி குழப்பம் நிலவுகிறது துணை முதலமைச்சர் திரு சச்சின் பைலட் முதலமைச்சருக்கு எதிராக போர்க் கொடி தூக்கியுள்ளார் அங்கு இன்று நடைபெறுவதாக இருந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டத்தில் திரு சச்சின் பைலட் கலந்து கொள்ள முடியாது என பகிரங்கமாக அறிவித்துள்ளார்

விழுப்புரம் பழைய பேருந்து நிலையத்தில் கட்டிட தொழிலாளர்கள் பங்கேற்ற விழிப்புணர்வு நிகழ்ச்சி அம்மாவட்ட மேற்கு காவல்நிலையம் சார்பில் நடைபெற்றது

மீண்டும் தலைப்புச் செய்திகள் வேகமாக மாறி வரும் தொழில்நுட்பத்தை இந்தியர்கள் எளிதாக சமாளித்து பின்பற்றி வருகின்றனர் என்று பிரதமர் திரு